பங்கேற்கிறார்

பியூஷ் கோயல் இன்று தொடங்கி வைக்கிறார்

கிரிக்கெட் போட்டி இன்று கவுகாத்தியில் நடைபெறவுள்ளது குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் இன்று கோவையில் இருவேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் சூலூரில் உள்ள விமானப் படை தளம் மற்றும் ஈசா யோகா மையத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் நாட்டின் பாதகாப்பில் முக்கியப் பங்கு வகித்து வரும் சூலூர் விமானப் படையின் இருபிரிவுகளுக்கு சிறப்புவாய்ந்த வண்ணக் கொடி வழங்கும் விழா இன்று காலை நடைபெறுகிறது குடியரகத் தலைவர் திரு ராம் நூத் கோவிந்த் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அணிவகுப்பு பாராசூட் காகச நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளது முப்படைகளின் தலைமை தளபதியாக திகமும் குடியரசத் தலைவர் பங்கேற்றட இந்த வண்ணக்கொடிகளை வழங்குவது குலார் விமானப்படை பிரிவுக்கு புகழ் சேர்ப்பதோடு உத்வேகம் அளிக்கும் என்றே கருதலாம் இதைத் கொடர்ந்து பிற்பகவில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஈசா யோகா மையத்தில் நடைபெறும் மகாசிவார்ரி விழா கொண்டாட்டத்திலும் குடியாகத் தலைவர் பங்கேற்கிறார் குடியாகத் தலைவர் வருகையபொட்டி ஜயாபிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் கோவை நகரில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கோவையிலிருந்து மயில்வாகணன் ஏழைத் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார் இந்த திட்டத்தில் யாரும் விடுபடாமல் அனைவரும் பயன்பெற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு கே

செங்கோட்டையள் கோபிசெட்டிப்பாளையத்தில் தெரிவித்தார் இதற்கான கணக்கெடுக்கும் பணி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார் தருமபுரி மொரப்பூர் இடையே புதிய ரயில்பாதை அமைப்பதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் இன்று தொடங்கி வைக்கிறார் தருமபுரி வள்ளலார் மைதானத்தில் நடைபெறவுள்ள விழாவில் அவர் இப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் இதன்மூலம் தருமபுரி மாவட்ட மக்களின் நெடுநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

செகண்ட்ஸ் நீண்டகாலமாக தருமபரி மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பில் உள்ளது தருமபரி மொறப்புர் ரயில்பாதை இணப்புத் திட்டம் ஆங்கிலேயர் ஆட்சிகாலத்தில் தருமபரி மொறப்புர் வழிபாக சென்னைக்கு ரயில் போக்குவாத்து இருக்துள்ளது இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் பல்வேறு காணங்குளுக்காக இந்த ரயில் போக்குவாத்து நிறத்தப்பட்டுள்ளது இருப்புப் பாதை இருக்க வழித்தடங்களும் அடையாளங்களும் காணப்படுகிறது

தருமபுரியிலிருந்து தண்டபாணி இந்த நிகழ்ச்சியில் காணொலிக் காட்சி வாயிலாக சென்னை கொல்லம் இடையே தினசரி ரயில் போக்குவரத்தையும் தாம்பரம் திருநெல்வேலி இடையேயான அந்தியோதயா விரைவு ரயிலை நாகர்கோவில் வரை நீட்டிப்பதற்கான சேவையையும் ரயில்வே அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரம் மெகாவாட் அனல் மின்நிலையத்தை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று திறந்து வைக்கிறார்

தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் பெரும்பகுதி தமிழகத்திற்கே வழங்கப்படவுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மக்களவை துணைத் தலைவர் திரு தம்பிதுரை கூறியுள்ளார் நேற்று வேடச்சந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் நலனுக்காக மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு அஇஅதிமுக அரசு உடனுக்குடன் தீர்வு கண்டு வருவதாகவும் அவர் கூறினார் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றிபெறும் என்றும் திரு தம்பிதுரை நம்பிக்கை தெரிவித்தார் விவசாயத் துறையில் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணு கூறியுள்ளார் தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு பண்ணைக் கருவிகளை நேற்று வழங்கி அவர் பேசினார்

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசினார்

மகளிர் நலனுக்கான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக குடியரசுத் தலைவர் விருது தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் திருமதி சரோஜா தெரிவித்தார் தேசிய பாதுகாப்புக் குழுமத்தின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது நாட்டின் பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது பாகிஸ்தானை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நிலவும் சூழ்நிலை குறித்தும் அதுதொடர்பாக மேற்கொள்ளவேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் ஆலோசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு அருண்ஜேட்லி திருமதி கஷ்மா ஸ்வராஜ் திருமதி நிர்மலா சீதாராமன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் வெளியுறவுச் செயலர் திரு விஜய் கோக்லே ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு உயர்முன்னுரிமை அளித்துள்ளதாக மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் நேற்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலுக்கான அஇஅதிமுக கூட்டணி விரைவில் இறுதிவடிவம் பெறும் என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமுகமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் தேர்தல் அறிக்கை தொடர்பான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும் என்றும் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார் திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதிப் பங்கீடு குறித்து நிர்வாகிகளுடன் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் கூட்டணியில் இடம்பெறுள்ள இதர கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று பிரதமராக திரு நநரேந்திரமோடி மீண்டும் பதவியேற்பார் என்று அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வண்டலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் வலுவான கூட்டணியை பிஜேபி ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார்

பாகிஸ்தான் அரசு தீவிரவாத அமைப்புகளை அகற்றுவதற்கு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது

ஜம்மு மண்டலத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரானுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் நேற்று ஆய்வு செய்தார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது மகளிர் ட்வென்டி ட்வென்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரண்டாவது ஆட்டம் வரும் வியாழக்கிமையும் மூன்றாவது மற்றும் இறுதியாட்டம் வரும் சனிக்கிழமையும் நடைபெறவுள்ளன